இரண்டுமணிவரை ஒத்திவைக்கப்பட்டன

சர்க்கரை குடும்ப அட்டைகளை அரிசி அட்டைகளாக மாற்றுவதற்கான கால நீட்டிப்பு குறித்து மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

காமராஜ் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் டேவிஸ் டென்னிஸ் கோப்பையை ஸ்பெயினின் ர

நடால் வென்றிருக்கிறார்

பகத்சிங் கோஷியாரி அரசு அமைக்க பிஜேபிக்கு அழைப்பு விடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி என்

அதேவேளையில் சிவசேனா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு

மக்களவை இன்று கூடியவுடன் இப்பிரச்சனையை எழுப்பிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் குழுமி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பினார்கள் இந்த அட்டைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்களவை தலைவர் திரு ஓம்பிர்லா அவற்றை நீக்குமாறு உறுப்பினர்களை தொடர்ந்து அறிவுறுத்தினார் ஆனால் உறுப்பினர்கள் அதற்கு செவிமடுக்காமல் அட்டைகளுடன் தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தனர்

இதனூடே கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட அவைத்தலைவர் கேள்வி எழுப்ப காங்கிரஸ் உறுப்பினர் திரு

அதற்கு பதிலளித்த திரு ராகுல்காந்தி மகாராஷ்ட்ராவில் ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆகவே எந்த கேள்வி கேட்பதற்கான அவசியமும் எழுவில்லை என்றும் குறிப்பிட்டார் அவையில் கூச்சலும் குழப்பமும் தொடரவே அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் இரண்டு மணிவரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது

இதனையடுத்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையில் கோஷங்களை எழுப்பினார்கள் இதனைத்தொடர்ந்து கூச்சல்களுக்கிடையே பேசிய மத்தியஅமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ்நக்வி மகாராஷ்ட்ராவில் மக்கள் பிஜேபியைதான் தனிப்பெரும் கட்சியாக தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் ஆனால் சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிகள் முறையற்ற அரசு அமைக்க முயற்சி செய்வதாகவும் குறிப்பிட்டார் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் அமளி நிலவவே அவை பிற்பகல் இரண்டுமணிவரை ஒத்திவைக்கப்பட்டது

சோனியாகாந்தி தலைமையில் அக்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிஜேபிக்கு எதிரான வாசகங்களுடன் கைகளில் அட்டையை ஏந்தியவாறு உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினார்கள்

மனுக்கள் நாளை பரிசீலிக்கப்படுகின்றன

ஊழலை முற்றிலும் அஅற்ற பிஜேபி அரசு கடந்த இந்து ஆண்டுகளாக செயலாற்றியதாக அவர் குறிப்பிட்டார்

காமராஜ் துறை அதிகாரிகளுடன் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் முன்னதாக இதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது

எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று திறந்துவைத்தார்

தொடர்ந்து மணிமண்டப வளாகத்தில் உள்ள நூலக அரங்கையும் முதலமைச்சர் பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் மாநில அமைச்சர்கள் திரு

சண்முகம் திரு

அன்பழகன் திரு

வீரமணி திரு

துரைக்கண்ணு உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நா கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

வினோத்குமார் யாதவ் தெரிவித்திருக்கிறார்

தேனி மாவட்டத்தில் கழிவுநீரை சுத்திகரித்து பாசன வாய்க்கால் மற்றும் ஆறுகளில் விட திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு விரைவில் அதனை அமைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

சிவகங்கை மாவட்டத்தில் வருவாய் கிராம விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீட்டுத்தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்